எடப்பாடி கே

இன்று கொண்டாடப்படுகிறது

எடப்பாடி கே பழனிச்சாமி சென்னை தலைமை செயலகத்தில் இன்று வழங்கினார்

முன்னதாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தூய்மை பாரத இயக்கத்தில் சிறப்பாக செயலாற்றியவர்களுக்கு தூய்மை காவலர் விருதுகளை அவர் வழங்கினார்

சதானந்த கவுடா வலியுறுத்தியுள்ளார் குஹாட்டியில் தேசிய மாதிரி ஆய்வகத்தின் சமூக பொருளாதார ஆய்வு கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர் சாத்தியக்கூறுகளை ஆராயாமல் எதையும் முன்னெடுத்துச்செல்வது இயலாத காரியம் என்று எடுத்துரைத்தார் வரும் ஜனவரி ஒன்றாம் தேதிமுதல் பொருளாதார ஆய்வின் ஒரு பகுதியாக திட்டங்களின் செயல்பாடு தொடர்பான ஆய்வுகள் நடைபெறும் என்று கூறிய அவர் நிலம் கால்நடை முதலீடுகள் தொடர்பான ஆய்வுகளும் ஒருங்கே நடைபெறும் என்றார்

இந்தியா கேட் பகுதியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ீயசயமசயஅ ீயசஎ நிகழ்ச்சியை துவக்கிவைத்து குழந்தைகளுடன் கலந்துரையாடுகிறார்

ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் பொதுமக்கள் புகைப்படம் எடுக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ராதாகிருஷ்ணன் ஆதார் அட்டை பயன்படுத்துவது தொடர்பாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத்திய நிதி மற்றும் கப்பல் துறை இணை அமைச்சர் திரு

மதுரையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர் தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்பதே பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு என்று குறிப்பிட்டார் தமிழக அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என்று தாம் நம்புவதாக அவர் குறிப்பிட்டார் திருப்பரங்குன்றம் மற்றும் திருவாரூரில் இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து தமிழக பா

வரும் மக்களவை தேர்தலில் பி ஜே

ஸ்டாலினுக்கு வலது தொடையிலிருந்த கட்டி சிறிய அறுவை சிகிச்சை மூலம் நீக்கப்பட்டிருப்பதாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனை அறிக்கை தெரிவித்துள்ளது

முன்னதாக திரு

இதுதொடர்பான மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு தகாத உறவு தண்டனைக்குரிய குற்றம் என்று வலியுறுத்தும் ஐீ

மகளிருக்கு சம உரிமை அளிக்காத எந்த சட்டப்பிரிவும் அரசியல் சாசனத்திற்கு புறம்பானதே என்று தெளிவுபடுத்தியுள்ள நீதிமன்றம் கணவர் என்பவர் பெண்ணின் முதலாளி அல்ல என்றும் கூறியுள்ளது தகாத உறவு என்பது வாழ்வியல் தவறாக மட்டுமே கருதப்படும் என்றும் விவாகரத்துக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம் என்றும் கூறியுள்ள நீதிமன்றம் இது குற்றவியல் தண்டனைக்குரியது அல்ல என்றும் தெரிவித்துள்ளது

சுற்றுலா தலங்கள் குறித்த விழிப்புணா்வை ஏற்படுத்தும் வகையில் பாரம்பரிய நடை பயணத்தை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு

மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் கிழக்கு வாசல் முன்பு தொடங்கிய இந்நிகழ்ச்சியில் ஆட்சித்தலைவர் திரு நடராஜன் சுற்றுலா ஆணையர் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் தமிழகத்தின் பாரம்பரிய கலைகளான மயிலாட்டம் கரகாட்டம் ஒயிலாட்டம் தப்பாட்டம் போன்ற நடனங்களும் நாதஸ்வர கலைஞர்களின் இசை நிகழ்ச்சிகளும் இதில் இடம்பெற்றன காஞ்சிபுரத்தில் மாமல்லபுரம் கடற்கரை கோவில் அருகே தொடங்கிய சுற்றுலா ஊர்வலத்தில் கல்லூரி மாணாக்கர் கற்றுலா வழிகாட்டிகள் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் தஞ்சை பெரிய கோவில் வளாகத்தில் வெளிநாட்டு சுற்றுலாப்பயணிகள் உலக சுற்றுலா விழாவை சிறப்பாக கொண்டாடினர் பெரிய கோவிலில் நடைபெற்ற கலைநிகழ்ச்சியில் பிரான்ஸ் நாட்டு சுற்றுலாப்பயணிகள் கலந்துகொண்டனர் சிறப்பு அம்சமாக நாட்டுப்புற கலைஞர்களின் பொய்க்கால் குதிரை நடனம் கரகாட்டம் போன்றவை நடைபெற்றது சுற்றுலா தினம் தொடர்ச்சி உதகையின் கலாச்சார சின்னமாக கருதப்படும் பாரம்பரிய மலை ரயிலில் இன்று பயணித்தவர்களுக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

மீனவர்கள் வசமிருந்த வலைகள் பு

ளு கருவிகள் உட்பட மீன்வகைகளையும் இந்த கடற் கொள்ளையர்கள் பறித்து சென்றனர்

இதனால் ஒகேனக்கல் அருவியில் பரிசல்களை இயக்கவும் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது